தை அமாவாசை இன்று பக்தி சிரத்தையுடன் கடைபிடிக்கப்படுகிறது

பி ஐ

முன்னதாக மக்களவை இன்று கூடியதும் இப்பிரச்சினையை எழுப்பிய திரிணாமுல் காங்கிரஸ் உறுப்பினர்கள் இதுகுறித்து விவாதிக்க ஒத்திவைப்பு தீர்மானம் கொண்டுவருவதற்கான நோட்டீஸை தமது கட்சி வழங்கியிருப்பதாக குறிப்பிட்டனர் பதிலளித்த அவைத்தலைவர் திருமதி

செவிமடுக்காத திரிணாமுல் காங்கிரஸ் உறுப்பினர்கள் அவையின் இதற்கு மையப்பகுதியில் குழுமி பிஜேபிக்கு எதிராக கோஷங்களை எழுப்பத்தொடங்கினார்கள் அவர்களோடு ர

பேல் போர் விமான பேரம் தொடர்பான பதாகைகளை ஏந்தியவாறு காங்கிரஸ் உறுப்பினர்களும் மையப்பகுதியில் குழுமினார்கள் அவைத்தலைவர் திருமதி

மாநிலங்களவையிலும் இதே பிரச்சினை எதிரொலித்ததால் அவைத்தலைவா் திரு

முன்னதாக சாரதா நிதிநிறுவன முறைகேடுகள் வழக்கு தொடர்பாக கொல்கத்தா காவல்துறை ஆணையர் ராஜீவ்குமாரை விசாரிக்க சி

நேற்று மேற்குவங்க மாநிலம் சென்ற போது கொல்கத்தா காவல்துறை அதை தடுத்ததோடு சி

இதனிடையே இவ்வழக்கில் நிதிநிறுவன முறைகேடுகள் தொடர்பாக காணாமல் போன ஆவணங்கள் மற்றும் கோப்புகள் குறித்து காவல்துறை ஆணையரை சி

விசாரிக்க எதிர்ப்பு தெரிவித்து மேற்கு வங்க முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி தர்ணா போராட்டத்தை நேற்று தொடங்கியதோடு தொடர்ந்து அப்போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார் ராஜ்நாத்சிங் இந்நிலையில் நாட்டில் எந்த பகுதியிலும் இயல்பு நிலையை பராமரிப்பதற்கான அதிகாரம் மத்திய அரசிற்கு உள்ளதாக உள்துறை அமைச்சா் திரு

யின் விசாரணை தொடர்பாக சுட்டிக்காட்டிய அவர் மேற்குவங்க மாநிலத்தில் அரசியல் சாசனம் தகர்க்கப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டினார் மத்திய புலனாய்வுத்துறையை பணி செய்ய விடாமல் தடுத்த நிகழ்வு இதுவரை நிகழாத செயல் என்றும் இது துரதிர்ஷ்டவசமானது என்றும் குறிப்பிட்டார் கொல்கத்தாவில் நடைபெற்ற இந்நிகழ்வு நாட்டின் அரசியல் இறையாண்மைக்கு எதிரானது என்றும் திரு ராஜ்நாத்சிங் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார்

மத்திய அரசு மேற்குவங்கத்தில் நிலவும் நிலைமையை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் கொல்கத்தாவில் மத்திய புலனாய்வு துறை அலுவலகத்திற்கு மத்திய காவல்படையின் பாதுகாப்பும் போடப்பட்டுள்ளது

ஐ அதிகாரிகளுக்கு எதிரான செல்வி மம்தா பானா்ஜியின் நடவடிக்கை சட்டஒழுங்கிற்கு எதிரானது என்று மத்திய நிதித்துறை இணையமைச்சர் திரு

சென்னை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அவரது செயல் அவசர நிலை பிரகடன காலம் போல உள்ளதாகவும் குறை கூறியுள்ளார் அவசரநிலை பிரகடன கால நிகழ்வுகளை குறை கூறும் திமுக செல்வி மம்தா பானர்ஜிக்கு ஆதரவளிப்பது முரண்பாடாக உள்ளது என்று குறிப்பிட்டார் இதனிடையே மேற்கு வங்க அரசு ஜனநாயகத்திற்கு எதிராக செயலாற்றுவதாக மத்திய பாதுகாப்பு அமைச்சர் திருமதி

அம்மாநிலத்தின் மக்களவை தோதல் நியாயமாகவும் நேர்மையாகவும் நடைபெறுவது உறுதி செய்யப்பட வேண்டும் என்று அவர் கோரியுள்ளார் உச்சநீதிமன்றம் இந்நிலையில் மேற்கு வங்க மாநில காவல்துறை ஆணையர் மின்னணு ஆதாரங்களை அழித்ததாக குற்றம் சாட்டி சி

ஐ தாக்கல் செய்த மனுவை அவசர வழக்காக உச்சநீதிமன்றம் நாளை விசாரணைக்கு எடுத்துக்கொள்கிறது

மத்திய தொழிலாளர் நலத்துறை கனிம மற்றும் சுரங்க பணிகளில் பெண்கள் பணியாற்ற அனுமதித்து மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சகம் அரசிதழில் அறிவிக்கை வெளியிட்டுள்ளது இதன்மூலம் பெண்களும் கனிம நிறுவனங்களில் ஆண்களுக்கு நிகராக பணியாற்ற சமவாய்ப்பு அளிக்கப்படுகிறது

அரபிக்கடல் வங்காள விரிகுடா இந்திய பெருங்கடல் பகுதிகளின் ஆழ்கடல் தொடர்புக்கு இந்த செயற்கைகோள் உதவிகரமாக இருக்கும்

ஐ யின் இயக்குநராக ரிஷிகுமார் சுக்லா இன்று பதவியேற்றுக்கொண்டார்

பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான உயர்மட்டக்குழு நேற்று முன்தினம் திரு

இயக்குநராக நியமிக்க அனுமதி வழங்கியது குறிப்பிடத்தக்கது மத்திய பிரதேச காவல்துறை தலைவராக அவர் பணியாற்றியுள்ளார் காமராஜ் தமிழகத்தில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் எந்தவிதமான முறைகேடுகளும் நடைபெறவில்லை என மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு

தஞ்சை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் சம்பா பருவ நெல் கொள்முதல் குறித்த கலந்தாய்வு கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் முறைகேடுகள் தொடர்பாக புகார் வந்தால் உடனடியாக விசாரிக்கப்பட்டு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்தார்

விவசாயிகள் எந்த இடத்தில் நெல் கொள்முதல் நிலையங்கள் வேண்டும் என கோரிக்கை வைக்கிறார்களோ அங்கு இவற்றை திறக்க மாவட்ட ஆட்சியர்களுக்கு உத்தரவிடப்பட்டிருப்பதாக கூறினார்

கஜா புயலால் பாதிக்கப்பட்ட இடங்களில் ஸ்மார்ட் கார்டுகளை இழந்தவர்களுக்கு இவை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார்

இதையொட்டி புதுதில்லி ராஜ்காட்டில் மத்திய சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலை கப்பல்துறை அமைச்சர் திரு நிதின்கட்கரி வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் உள்ளிட்டோர் மோட்டார் கார் பேரணியை தொடங்கி வைக்கின்றனர்

எடப்பாடி கே பழனிச்சாமி விடுத்துள்ள செய்தியில் சாலை விதிகளை முழுமையாக கடைபிடித்து விபத்தில்லா தமிழ்நாட்டை உருவாக்குவோம் என கூறியுள்ளார்

சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு என்பதே இந்த ஆண்டின் கருப்பொருளாகும் சாலை பாதுகாப்பு வாரத்தையொட்டி பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன

விஜயலட்சுமி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு

சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியவாறு மாணாக்கர் பேரணியாக சென்றனர்

அனைத்து பள்ளி கல்லூரி பேருந்துகளில் வேக கட்டுப்பாட்டு கருவிகள் கட்டாயம் பொருத்தப்பட வேண்டும் என்றும் விபத்தில்லா மாவட்டமாக அரியலூரை மாற்ற அனைத்து ஓட்டுநர்களும் பொதுமக்களும் ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என ஆட்சித்தலைவர் கேட்டுக்கொண்டார்

பொன்னையா இன்று தொடங்கி வைத்தார் இந்த பேரணியின்போது இருசக்கர வாகனத்தில் ஹெல்மெட் அணியாமல் சென்ற பொதுமக்களுக்கு ஹெல்மெட் அணிவிக்கப்பட்டது

தர்மபுரியில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு மகேஷ்குமார் கொடியசைத்து துவக்கி வைத்தார்